இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளன ட கடைகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அறிவித்துள்ள புகிய கட்டுப்பாடுகளைபொதுமக்கள்அனைவரும்பின்பற் றவேண்டுமென்றுமுதலமைச்சர் மு க

இதன்படி இன்றுமுதல்தமிழகத்தில்தேநீர்கடைகள்செயல்படஅனும தியில்லைஎன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இதைதவிரமற்றகடைகள்அனைத்தும்திறக்கதடைவிதி க்கப்பட்டுள்ளது பொருட்களைவாங்கவீட்டுக்குஅருகேஉள்ளகடைகளு க்குமட்டுமேசெல்லவேண்டும்என்றுபொதுமக்களைமாநில அரசுகேட்டுக்கொண்டுள்ளது பெட்ரோல்நிலையங்கள் ஆங்கிலமற்றும்நாட்டுமருந்துக்கடைகள் ஏடிஎம்மையங்கள்வழக்கம்போல்செயல்படஅனுமதிக்கப்ப ட்டுள்ளது காய்கறி ந் பழம்விற்பனைசெய்யும்நடைபாதைகடைகள்இன்றுமுதல் செயல்படஅனுமதியில்லை என்றும்தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்வணிகநிறுவனங்கள்பிற்பகல்இரண்டுமணிமுதல்மா லைஆறுமணிவரை மட்டுமேசெயல்படஅனுமதிக்கப்பட்டு ள்ளது

திருமணம் இறப்பு மருத்துவசிகிச்சைமற்றும்முதியோர்பாகபோன்றவற்றுக் குமாவட்டங்களுக்குள்ளும் மாவட்டங்களுக்குஇடையேயும்பயணம்மேற்கொள்ளஇ பதிவுமுறைகட்டாயமாக்கப்படும்என்றும்தமிழகஅரசுதெரி வித்துள்ளது வெளிமாநிலங்கள்மற்றும்வெளிநாடுகளில்இருந்துதமி ழகத்திற்குவருவோருக்கும் இ பதிவுமுறைகட்டாயமாக்கப்பட்டுள்ளது

ஞாயிற்றுக்கிழமைகளஃவழக்கம்போல்முழு ஊரடங்குஅ மல்படுத்தப்படும்என்றுமாநிலஅரசுதெரிவித்துள்ளது மீன்மற்றும்இறைச்சிக்கடைகளில்பொதுமக்கள்அதிகம்கூ டுவதால்இந்தக்கடைகளைபல்வேறுஇடங்களுக்குமாற்றம் செய்யமாநகராட்சிமற்றும்மாவட்ட ஆட்சியர்கள்நடவடிக் கைஎடுக்கவேண்டுமென்றும்மாநிலஅரசுஅறிவுறுத்தியுள் ளது

அரசுஊழியர்களுக்கானஈட்டியவிடுப்புவழங்கப்படும் சம்பளத்தொகை ஓராண்டுக்குநிறுத்திவைக்கப்படுவதாக தமிழகஅரசுஅறிவித்துள்ளது

சென்னைதேனாம்பேட்டைடிஎம்எஸ்வளாகத்தில்அ மைந்துள்ளஇந்தமையத்தில்நடைபெறும்பணிகளைஅங்கு ள்ளஅதிகாரிகளிடம்முதலமைச்சர்கேட்டறிந்தார்

இங்குஉற்பத்திசெய்யப்படும்ஆக்ஸிஜன்கள்விருதுநக ர் சாத்தூர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருப்புக்கோட்டைஉள்ளிட்டபகுதிகளில்உள்ளஅரசுமருத்து வமனைகளுக்குஇன்றுமுதல்அனுப்பிவைக்கப்படும்என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மண்டலகாவல்துறைதலைவராகதிருஅன்புநிய மிக்கப்பட்டுள்ளதாகதமிழகஅரசுதெரிவித்துள்ளது

கோவைமாநகரகாவல்ஆணையராகதிருதீபக்எம்தா மோர்நியமிக்கப்பட்டுள்ளார் அரபிக்கடலில் உருவான ஆழ்ந்த னற்றழுத்த பகுதி புயலாக மாறி உள்ளது டவ் டே என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் லட்சத்தீவுகள் மற்றும் அதனையொட்டி உள்ள தென்கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது

ஏனையமாவட்டங்கள்மற்றும்புதுவை காரைக்கால்பகுதிகளில்பெரும்பாலானஇடங்களில்லேசா னதுமுதல்மிதமானமழைபெய்யக்கூடும்என்றுவானிலை ஆய்வுமையம்தெரிவித்துள்ளது பலத்தமழைஎச்சரிக்கைகாரணமாகநீலகிரி திண்டுக்கல் கோவை தேனி மாவட்டங்களில்நிலைமையைஎதிர்கொள்ளமாவட்டநிர்வா கங்கள்தயார்நிலையில்உள்ளன நீலகிரிமாவட்டத்தில்கனமழைகாரணமாகபொதுமக்க ள்தங்களதுவீடுகளிலேயேபாதுகாப்புடன்இருக்குமாறுமாவ ட்டஆட்சியர்திருமதிஇன்னோசன்ட்திவ்யாகேட்டுக்கொண் டுள்ளார் கன்னியாகுமி திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையால் அனைகளுக்கு நீர்வரத்து அதிகித்கள்ளகு

பியூஷ் கோயல் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திருமதிகேத்தரின் டாயுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தடுப்பூசி செலுத்தம் பணி தொடங்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார்